ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் புதன் கிழமை சட்டமன்றத் தேர்தல் நடைபெற உள்ள மத்தியப்பிரதேசம் மற்றும் மிசோராம் மாநிலங்களில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் முடிவிற்கு வந்துள்ளது புதுவையில் அறிவியல் ரீதியிலான குற்றங்களை எதிர்கொள்ள போலீசார் தயாராக வேண்டுமென முதலமைச்சர் திரு

சபரிமலை பிரச்சனை தொடர்பாக புதுவையில் பிஜேபி சார்பில் இன்று நடைபெற்ற பந்த் போராட்டத்திற்கு ஓரளவு ஆதரவு காணப்பட்டது அரசியல் சாசனத்தை பாதுகாத்து வலுப்படுத்தும் கடமை மக்களுடன் இணைந்து நீதித் துறை நிர்வாகத் துறை மற்றும் சட்டம் இயற்றும் துறையினர் எடுக்க வேண்ழய கூட்டு முயற்சி என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த கூறியுள்ளார் இன்று அரசியல் சாசன தினத்தை ஒட்டி புதுடில்லி யில் நடைபெற்ற விழா ஒன்றில் உரையாற்றிய அவர் அரசியல் சாசனம் மக்களுக்க அதிகாரம் அளிப்பதுபோல மக்கள்தான் அரசியல் சாசனத்தை சொல்லாலும் செயலாலும் பின்பற்றுவதன் மூலம் அதற்கு அதிகாரம் அளிப்பதாகக் கூறினார் அரசியல் சாசனமே சுதந்திர இந்தியா வின் நவீன அடையாளம் என்றும் மக்களுக்கு உணர்வூக்கம் அளிக்கக்கூடிய ஜீவனுள்ள ஆவணமாகவே அரசியலன் சாசனம் திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் பலதரப்பட்ட எல்லாவிதமான விதமான கருத்துக்களுக்கும் இடம் அளிக்கும் விதத்தில் அரசியல் சாசனத்தை திருத்துவதற்கான நெகிழ்வுத் தன்மை இந்திய அரசியல் சாசனத்தில் உள்ளமைந்து இருப்பதாகவும் டாக்டர் அம்பேத்கார் உள்ளிட்ட அரசியல் சாசன சிற்பிகளின் பரந்த மனதிற்கு இதுவே சான்றாகும் என்றும் அவர் கூறினார் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் இந்நிகழ்ச்சியில் பேசுகையில் ஒதுக்கப்பட்ட பிரினவினரின் குரலாகவே அமைந்துள்ள இந்திய அரசியல் சாசனத்தின் உள்ளார்ந்த விவேகமே நெருக்கடி நேரங்களில் நாட்டை வழிநடத்தி வருவதாகக் கூறினார்

ஜாதி மதம் மொழி கல்வி பொருளாதார நிலை போன்ற எல்லா பாகுபாடுகளையும் மீறி ஜனநாயகத்தில் இந்தியர்களுக்குள்ள ஆழ்ந்த நம்பிக்கையே அரசியல் சாசனத்தின் மாபெரும் வெற்றி என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித் துறை அமைச்சர் திரு ரவிஷங்கர் பிரசாத் கூறினார் அரசியல் சாசன தார்மீகம் என்றால் என்ன என்பதை தெளிவாக வரையறுத்தல் அவசியம் என்றும் ஒரு நீதிபதிக்கும் இன்னொரு நீதிபதிக்கும் இடையே இதில் வித்தியாசம் இருக்கக் கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டார் பஞ்சா பில் உள்ள தேரா பாபா நானக் பகுதிக்கும் பாகிஸ்தா னில் உள்ள கர்த்தர்பூர் பகுதிக்கும் இடையே எல்லையின் குறுக்கே சாலை அமைக்கும் பணிகளுக்கு குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கைய நாயுடு இன்று அடிக்கல் நாட்டினார் இந்தோ பாக் எல்லையில் குர்தாஸ்பூர் மாவட்டத்தில் உள்ள மான் கிராமத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் மத்திய அமைச்சர்கள் திரு

ஹர்சிம்ரத் கவுர் பாதல் பஞ்சாப் முதலமைச்சர் பூரி கேப்டன் அமரீந்தர் சிங் அம்மாநில ஆளுனர் திரு

பி சிங் பத்னோர் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் பாகிஸ்தா னில் உள்ள கர்த்தர்பூர் சாஹிப் குருத்வாராவிற்கு விசா பிரச்சனை இன்றி சீக்கிய யாத்திரீகர்கள் சென்றுவர இத்திட்டம் உதவிகரமாக இருக்கும் என அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

தெற்கு மும்பை யில் உள்ள போலீஸ் ஜிம்கானா மைதானத்தில் நடைபெற்ற நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் மஹாராஷ்டிர ஆளுனர் திரு வித்தியாசாகர் ராவ் முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் மற்றும் மூத்த காவல்துறை அதிகாரிகள் கலந்துகொண்டனர் தாக்குதல் நிகழ்ந்த பல்வேறு இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள நினைவுப் பூங்காக்களிலும் அஞ்சலி நிகழ்ச்சிகள் நடைபெற்றன

மத்தியப்பிரதேசம் மற்றும் மிசோராம் சட்டமன்றத் தேர்தலில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் முடிவிற்கு வந்துள்ளது

பிரச்சாரம் முடிய கடைசி நாளான இன்று இரு மாநிலங்களிலும் காங்கிரஸ் பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் முக்கியத் தலைவர்கள் இறுதி கட்டப் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர்

ராஜஸ்தா னில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பில்வாரா உள்ளிட்ட இடங்களிலும் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி ஆஜ்மீர் உள்ளிட்ட இடங்களிலும் தேர்தல் பிரச்சாரப் பொதுக்கூட்டங்களில் கலந்துகொண்டனர் தெலுங்கானா வில் காங்கிரஸ் பிஜேபி தலைவர்களும் பொறுப்பு முதலமைச்சர் திரு சந்திரசேகர ராவ் உள்ளிட்டவர்களும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர்

தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி நாகை திருவாரூர் மற்றும் தஞ்சை மாவட்டங்களில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களை நாளை மறுநாள் நேரில் பார்வையிடுகிறார் இதற்கென நாளை இரவு சென்னை யில் இருந்து ரயில் மூலம் அவர் நாகப்பட்டினம் செல்கிறார் புயலால் பாதிக்கப்பட்ட புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை பகுதிகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி அண்மையில் ஹெலிகாப்டர் மூலம் பார்வையிட்ட போதிலும் வானிலை சரி இல்லாததால் அப்போது நாகை திருவாரூர் பகுதிகளுக்கு செல்ல முடியவில்லை இதற்கிடையே புயல் சேதங்களை பார்வையிடுவதற்கான மத்தியக் குழுவினர் இன்று நாகை மாவட்டத்தில் ஆய்வை முடித்துக்கொண்டு காரைக்கால் பகுதியில் சேதங்களை பார்வையிட்டு வருகின்றனர் புதுவையில் வழக்கமான குற்றங்களுக்கு அப்பாற்பட்டு தற்போது அறிவியல் ரீதியிலான குற்றங்களும் அதிகரித்து வருவதால் புதிய சவால்களை சந்திக்க காவல்துறையினர் தயாராக வேண்டுமென்று முதலமைச்சர் திரு

அமைதியான புதுச்சேரி மற்றும் ஊழலற்ற காவல்துறையை உருவாக்க காவல்துறையினர் உறுதி ஏற்கவேண்டும் என்றும் புகார் கொடுக்க காவல்நிலையத்திற்கு வருவோரிடம் பரிவாக நடந்துகொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் புதுவையில் காவல்துறையினர் ஆற்றிவரும் அற்புத பணிகளை விவரித்த முதலமைச்சர் பல நாடுகளுடன் சம்பந்தப்பட்ட ஏடிஎம் மோசடி வழக்கை இண்டர்போல் அல்லது சிபிஐ யிடம் ஒப்படைக்க வேண்டுமென பல்வேறு அரசியல் கட்சிகள் கோரிய நிலையில் புதுவை காவல்துறையின் சைபர் பிரிவு போலீசார் தாங்களாகவே குற்றவாளிகளைக் கண்டுபிடித்து கைது செய்ததாகக் கூறினார் அண்மையில் உருவான மற்றொரு ஏடிஎம் மோசடி வழக்கிலும் டெல்லி யைச் சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் சட்டம் ஒழுங்கை சிறப்பாகப் பராமரிக்கும் மாநிலத்திற்கான இண்டியா கிடைத்துவந்த நிலையில் இவ்வாண்டு அரைப் புள்ளி வித்தியாசத்தில் தமிழகத்திடம் இந்த விருதை நாம் இழந்திருப்பதாகவும் அடுத்த ஆண்டு மீண்டும் இந்த விருது புதுவைக்கே கிடைக்கும் என தாம் நம்புவதாகவும் திரு நாராயணசாமி கூறினார் புதிய காவலர்களில் பட்டதாரிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் கூட இருப்பதால் இவர்களுக்கு விரைவில் பதவி உயர்வு கிடைக்க ஏதுவாகும் என்று அவர் குறிப்பிட்டார் டிஜிபி சுந்தரி நந்தா எஸ்எஸ்பி அபூர்வா குப்தா உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்துகொண்டனர்

கணிசமான எண்ணிக்கையில் கடைகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் மூடப்பட்டிருந்தன புதுவை தமிழக அரசுப் பேருந்துகள் போலீஸ் பாதுகாப்புடன் இயக்கப்பட்ட போதிலும் தனியார் பேருந்துகள் ஒடவில்லை ஆட்டோக்கள் டெம்போக்கள் எப்போதும் போல் இயங்கின மத்திய மாநில அரசு அலுவலகங்கள் மற்றும் அரசுப் பள்ளிகள் வழக்கம்போல் செயல்பட்டன திரையரங்குகளில் பகல்நேரக் காட்சிகள் ரத்து செய்யப்பட்டிருந்தன

இந்திரா காந்தி சிலை அருகே சாலைமறியலில் ஈடுபட்ட மாநில பிஜேபி தலைவர் திரு

பந்த் போராட்டத்தை ஒட்டி புதுவை முழுவதும் போலீஸ் பாதுகாப்பு வலுப்படுத்தப் பட்டிருந்தது புதுவையில் தலைமைச் செயலர் திரு அஸ்வினி குமார் இன்று தலைமைச் செயலக ஊழியர்களுக்கு அரசியல் சாசன தின உறுதிமொழி செய்துவைத்தார் அரசுத்துறைச் செயலர்கள் மற்றும் தலைமைச் செயலக அதிகாரிகளும் இதில் கலந்துகொண்டு உறுதிமொழி ஏற்றனர் ராஜ்நிவா சில் துணைநிலை ஆளுனரின் தனிச்செயலர் திரு சீனிவாசன் ராஜ்நிவாஸ் ஊழியர்களுக்கு அரசியல் சாசன தின உறுதிமொழி செய்துவைத்தார் அகில இந்திய வானொலி நிலையம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்களிலும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அரசியல் சாசன தின உறுதிமொழி ஏற்றனர்

மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த உபகரணங்களை வழங்குவார்கள் என்று அரசு செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப் பட்டுள்ளது முதுபெரும் பத்திரிகையாளரும் கல்வெட்டியல் அறிஞருமான ஐராவதம் மகாதேவன் இன்று சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் உடல்நலக் குறைவினால் காலமானார்

தினமணி நாளேட்டின் முன்னாள் ஆசிரியரான ஐராவதம் மகாதேவன் சிந்து சமவெளி எழுத்துக்களுக்கும் திராவிட மொழிக் குடும்பத்திற்கும் இடையில் உள்ள உறவுகளை ஆராய்ந்து அறிவித்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது

மாநில மறுவாழ்வு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை துணை இயக்குனர் திரு ரமேஷ் மற்றும் அலுவலர்கள் இவர்களை வரவேற்றனர் நெல்லை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த இம்மீனவர்கள் ரயில் மூலம் அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பிவைக்கப் படுவார்கள் என்று திரு ரமேஷ் தெரிவித்தார் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் ஆய்வு மேற்கொண்ட தருண் அகர்வாலா குழு தனது அறிக்கையை மூடி முத்திரையிட்ட உறையில் வைத்து இன்று புதுடில்லி யில் உள்ள தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் தாக்கல் செய்துள்ளது இந்த அறிக்கையை பரிசீலித்த பின்னர் தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஸ்டெர்லைட் விவகாரத்தில் இறுதி முடிவு எடுக்கும் என எதிர்பார்க்கப் படுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அரசியல் சாசனம் மக்களுக்கு அதிகாரம் வழங்குவது போல மக்கள்தான் அரசியல் சாசனத்திற்கு அதிகாரம் அளிப்பதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் புதன் கிழமை சட்டமன்றத் தேர்தல் நடைபெற உள்ள மத்தியப்பிரதேசம் மற்றும் மிசோராம் மாநிலங்களில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் முடிவிற்கு வந்துள்ளது புதுவையில் அறிவியல் ரீதியிலான குற்றங்களை எதிர்கொள்ள போலீசார் தயாராக வேண்டுமென முதலமைச்சர் திரு நாராயணசாமி கூறியுள்ளார் சபரிமலை பிரச்சனை தொடர்பாக புதுவையில் பிஜேபி சார்பில் இன்று நடைபெற்ற பந்த் போராட்டத்திற்கு ஓரளவு ஆதரவு காணப்பட்டது